தமிழகத்தில் தைப்பூசத் திருவிழாவிற்கு பொது விடுமுறை அறிவித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி

கடலோர சாலைகள் பல்முனை தொடர்புகளால் இணைக்கப்பட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர் இதன் மூலம் இப்பகுதிகளில் உள்ள மக்களின் இலகுவான வாழ்க்கை முறைக்கு வழி ஏற்படும் என்றார்

மேலும் இத்திட்டம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருக்கும் என்றும் கூறினார் உஜ்வாலா யோஜானா திட்டத்தின்கீழ் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு சமையல் ளிவாயு வினியோகிக்கப்பட்டதாகவும் இதன் மூலம் நாட்டின் வளர்ச்சி மேலும் வலுப்பெற்றதாகவும் குறிப்பிட்டார்

நடப்பு பத்தாண்டு காலத்தில் எண்ணெய் ளிவாயு பிரிவில் கோடிக்கணக்கான முதலீடுகளுக்கு வகை செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார்

எடப்பாடி

இனி வரும் ஆண்டுகளிலும் தைப்பூச திருவிழா தினத்தை பொது விடுமுறை பட்டியலில் சேர்க்கவும் அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார்

மாநில அரசால் மேற்கொள்ளப்பட்டுள்ள முதலீட்டு ஒப்பந்தங்கள் தொழில்சூழல் வேளாண் வளர்ச்சி போன்றவையே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார்

பிரகாஷ் ஜவ்டேகர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் ட்விட்டரில் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த தடுப்பூசியில் என்ன பிரச்சனையை காங்கிரஸ் கண்டறிந்ததாக கேள்வி எழுப்பினார் முன்னதாக பாரத் பயோ டெக் நிறுவனத்தின் கோவாக்சின் தடுப்பூசிக்கு மருந்து ஒழுங்குமுறை அமைப்பு அனுமதி வழங்கியது குறித்து காங்கிரஸ் கட்சியினர் கேள்வி எழுப்பியதோடு இந்த தடுப்பூசி தொடர்பான இறுதி கட்ட மனித பரிசோதனைகள் நிறைவடையவில்லை என்று குற்றம் சாட்டியிருந்தனர்

முன்னதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு

வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு

அந்நாட்டு அதிபர் கோத்தபய ராஜபக்ஷே பிரதமர் மகிந்தா ராஜபக்ஷே வெளியுறவுத்துறை அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனா உள்ளிட்டோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார்

இதனிடையே பறவைக்காய்ச்சல் பரவி வருவதால் மனிதர்களை இது தாக்கலாம் என்ற அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

கோழிப்பண்ணைகளில் கால்நடை பராமரிப்புத்துறையின் உயிரி பாதுகாப்பு நெறிமுறைகள் முழுவீச்சில் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன

குரோம்பேட்டை போக்குவரத்துகழக பயிற்சி மையத்தில் இத்துறையின் செயலர் திரு

விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த முகாமை நடத்துவதற்கான ஆலோசனைகள் ஆட்சித்தலைவர் திரு

பிரவீன் பி

சஜன்சிங் சவான் தலைமையில்

அதேபோல் திருவள்ளுர் மாவட்டம் பூண்டி ஏரியிலிருந்து வினாடிக்கு இரண்டாயிரம் கனஅடி நீர் வெளியேற்றப்படுவதாக பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது